மக்கள் முன்வர வேண்டுமென்று பிரதம் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

ஹரியானா மாநிலத்தில் மின்சார கட்டணங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளன

பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பினார் என்று அமலாக்கத்துறை கூறியுள்ளது இத்தகைய குற்றவாளிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் புதிய சட்டங்களை இயற்றியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையிலிருந்து உத்வேகம் பெற்று புதிய இந்தியாவை உருவாக்க மக்கள் முன்வர வேண்டுமென்று பிரதமா் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளாா்

சுவாமி விவேகானந்தரின் உரையின் சாரம் ஒரே பாரதம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற தத்துவம் தான் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கு கோயமுத்துர் ராமகிருஷ்ணா மடம் ஏற்பாடு செய்திருந்தது

இந்த செய்தி முற்றிலும் தவறானது பொறுப்பற்றது என்று இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது சில சுயநல சக்திகள் மக்களிடையே குழப்பத்தை உண்டுபன்ன வேண்டுமென்றே இத்தகைய செய்திகளை வெளியிட்டு வருவதாக அது கூறுகிறது ஆதாரில் ஹேக்கிங் செய்து ஒரே நபருக்கு பல ஆதார் அட்டைகளை உருவாக்க முடியும் என்று வந்த செய்திகளையும் அந்த அறிக்கை மறுக்கிறது

ஹரியானா மாநிலத்தில் மின்சார கட்டணங்கள் வெகுவாக குறைக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மனோகர் லால் கட்டார் அறிவித்துள்ளார்

தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் திரு ஏம் எம் கன்வில்கா் திரு டி ஒய் சந்திரஞட் ஆகியோரை கொண்ட உச்சநீதிமன்ற அமா்வு மனுவை இன்று விசாரிக்க ஒப்பு கொண்டது ஆர்சிலார் மிட்டல் நிறுவனம் தனது துணை நிறுவனங்களுக்கு சேரவேண்டிய தொகைகளை உடனடியாக வழங்கி செலுத்த தவறிய வர் என்ற அவப்பெயரை நீக்கிகொள்ளுமாறு தீர்பாயம் உத்தரவிட்டிருந்தது தெலுங்கானாவில் தேர்தல் ஆணையத்தின் உயர்நிலை அதிகாரிகள் குழுவினர் அம்மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று சட்டப்பேரவை தோதல் நடத்துவதற்கான தயார்நிலை குறித்து ஆவோசனை நடத்தியது முதுநிலை துணை தேர்தல் ஆணையாளர் திரு உமேஷ் சின்ஹா தலைமையிலான இந்த குழு ஹைதராபாத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தனித்தனியாக ஆவோசனை நடத்தினார்கள் தோதலை முன்கூட்டியே நடத்துவதற்கு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நிர்வாகத்தின் தயார்நிலை ஆகியவவை குறித்து விவாதிக்கப்பட்டது இந்தக் குழுவினா் இன்று அரசு தலைமைச் செயலாளா் உள்ளிட்ட மாநில அரசின் உயர் அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர் பிரதமா் திரு நரேந்திர மோடி பிஜேபி தொண்டர்களிடையே நாளை கலந்துரையாட உள்ளார் அருணாச்சல் மேற்கு காசியாபாத் ஹசாரிபாத் ஜெய்ப்பூர் ஊரகப்பகுதி நவாடா நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட தொண்டர்களிடம் அவர் கானொளி மூலம் இந்த கலந்துரையாடலை மேற்கொள்கிறார்

இதனை தெரிவிக்கும் காவல்துறை அறிக்கை தடைசெய்யப்பட்ட சிபிஐ மாவோயிஸ்டு சில்லி காஸ்மார்க் அமைப்பின் தலைவர் என்றும் அவர் காவல்துறை டிஐஜீ ஏ வி ஹோம்கர் குழுவினரிடம் சரணடைந்தார் என்றும் கூறுகிறது இடதுசாரி தீவிரவாதி அமைப்பு தனது கொள்கைகளிலிருந்து விலகிவிட்டதாகவும் இந்த கொள்கை காரணமாக வரக்தி அடைந்து சரணடைவதாகவும் விசாரணையின்போது முண்டா கூறினாா் பிரதுமர் திரு நரேந்திர மோடியால் பாராட்டப்பட்ட அங்கன்வாடி பணியாளர் திருமதி சாஹியா மனிதாவுக்கு ஜார்கண்டு முதலமைச்சா் திரு ரகுபாதாஸ் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அளித்துள்ளாா்

தனது கடமைப்பற்று வேலையில் ஆர்வம் காரணமாக மனிதா பிறருக்கு உதாரணமாக திகழ்கிறா் என்று முதலமைச்சர் கூறினார் நேற்று பிரதமர் லட்சக்கணக்கான ஆஷா அங்கன்வாடி பணியாளர்களிடையே கானொளி மூலம் உரையாற்றிய போது சாஹியாவுக்கு பாராட்டு தெரிவித்தார்

இந்த பணம் தாய்லாந்து அமெரிக்கா பெல்ஜியம் ஐக்கிய அரபு எமிரகம் இத்தாலி ஜப்பான் ஹாங்காங் போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டதாக அமலாக்க இயக்ககம் கூறியுள்ளது இந்த பணத்தை சோக்ஸ்கியும் அவரது நிறுவனங்களும் பஞ்சாப் நேஷ்னல் வங்கியிடமிருந்து பொறுப்பு கடிதங்கள் வெளிநாட்டு கடன் கடிதங்கள் ஆகியவற்றை சம்பித்து பெறபட்டவை என்றும் இயக்ககம் குற்றப்பத்திரிக்கையில் தெரிவித்துள்ளது

பணத்தைப் பெற்று தனது சொந்த பயன்பாட்டிற்காக சோக்ஸ்கி பல்வேறு போலி நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தினார் என்றும் அது தெரிவித்தது வங்கி மோசடிகளை செய்துவிட்டு நாட்டைவிட்டு தப்பி ஓடும் குற்றவாளிகளுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுத்துவருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் கான்பூரில் நேற்று செய்தியாளா்களிடம் பேசிய அவர் இத்தகைய மெகுல் சோக்ஸ்கி போன்றவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் புதிய சுட்டங்கள் இயற்றபப்பட்டிருப்பதாக கூறினார் தொழிலதிபர் மல்லய்யா இன்று லண்டன் திரும்பி அவருக்கு எதிரான விசாரணைக்கென இந்தியா அனுப்பி வைக்கும் வழக்கு விசாரணையில் பங்கேற்கிறாா் இந்த விசாரணையின் போது மல்லய்யாவுக்கென இந்திய அதிகாரிகள் மும்பை சிறையில் தயார் படுத்தியுள்ள அறையின் வீடியோ படத்தை நீதிபதி பார்த்து ஆய்வு செய்ய உள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் பராமுவா மாவட்டத்தில் பட்டான் காவல்நிலையத்தின் மீது நேற்று அடையாளம் தெரியாத பயங்கரவாதிகள் கையெறிகுண்டுகளை வீசி தாக்கினார்கள் தாக்குதல் நடத்தியவர்களை கண்டுப்பிடிப்பதற்கான தேடுதல் பணி தொடங்கியிருப்பதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன இத்தாக்குதலில் உயிர்சேதமும் பொருள்சேதமும் ஏதும் இல்லையென்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன

முமான்டு தாரா என்ற இடத்தில் ஆர்பாட்டக்காரர்கள் காவல்துறை தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டி கூறியிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு ஏற்பட்டது இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை சிரியாவின் அரசியல் சுட்டத்தை திருத்தி அமைப்பதற்கான குழு ஒன்றை உருவாக்குவது குறித்து ஈரான் ரஷ்பா துருக்கி நாடுகளின் துதர்கள் நேற்று ஜெனிவாவில் ஐநா துதர் திரு ஸ்டஃபான் டி மிஸ்தரா உடன் கலந்து ஆலோசித்தனர் சிரியாவின் வடக்கில் உள்ள இட்லிப் மாகாணத்தை புரட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் விடுப்விப்பதற்கு போர் நடைபெற கூடும் என்ற சூழ்நிலையில் இந்த பேச்சுகள் நடைபெற்றுள்ளன இந்தக் கூட்டத்தின் முடிவுகள் குறித்து திரு டி மிஸ்துரா ஐநா பாதுகாப்பு சபையில் வரும் செவ்வாய் கிழமை எடுத்துளர்க்க திட்டமிட்டிருப்பதாக அவரது செய்தி தொடர்பாளர் திரு மைகேல் கான்டெக்ட் தெரிவித்தார்

லண்டன் ஓவர் மைதானத்தின் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான நேற்று